நிலையத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அஞ்சலி செலுத்தினார்

கட்சிக் கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது

மகாராஷ்டிரா செல்கிறார்

அடுத்து நாடு முழுவதும் அவசர நிலையை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் பிரகடனம் செய்துள்ளார்

சிந்து சாய்னா நேவால் ஆகியோர் மோதுகின்றனர் புல்வாமா தாக்குதலில் வீர மரணம் அடைந்த மத்திய ஆயுதக் காவல் படை வீரர்களுக்கு புதுதில்லி பாலம் விமான நிலையத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது தாக்குதலில் உயிரிழந்த வீரர்களின் உடல்கள் ஐம்மு காஷ்மீர் மாநிலத்திலிருந்து நேற்று மாலை புதுதில்லி கொண்டுவரப்பட்டன இந்த உடல்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் விமான நிலையத்தில் பெற்றுக்கொண்டார் உயிர்த்தியாகம் புரிந்த வீரர்களின் உடல்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் கர்னல் ராஜ்யவர்தன் ரத்தோர் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி தில்வி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் ரானுவ தலைமை தளபதி ஜென்ரல் பிபின் ராவத் விமானப்படைத் தளபதி ஏர் சீப் மார்ஷல் பிராஸ் தனோவா கடற்படை தளபதி அட்மிரல் சுனில் லம்பா உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினார்கள் பின்னர் உத்தரப்பிரதேசம் ஜான்சியில் நடைபெற்ற பொதுக் கூட்டத்தில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி பாதுகாப்புப் படையினரின் உயிர்த்தியாகம் வீண்போகாது என்று கூறினார் புல்வாமா தாக்குதலுக்கு காரணமாக சதிக்காரர்கள் தங்கள் செயலுக்காக கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என்று அவர் தெரிவித்தார் தீவிரவாத தாக்குதல்களால் இந்தியாவை பலவீனப்படுத்த முடியாது என்று அவர் தெரிவித்தார் முன்னதாக புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய பிரதமர் தீவிரவாத தாக்குதலுக்கு காரணமானவர்கள் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று எச்சரித்தார்

தீவிரவாத தாக்குதலை கண்டித்துள்ள அனைத்து நாடுகளுக்கும் பிரதமர் நன்றி தெரிவித்துக் கொண்டார் தீவிரவாதத்தை அடியோடு ஒழிக்க அனைத்து நாடுகளும் ஒன்று சேர்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் இந்த உணவுப்பூர்வமான விஷயத்தில் அரசியலை எதிர்க்கட்சிகள் கலக்க வேண்டாம் என அவர் வலியுறுத்தினார் இதற்கிடையே மத்திய உள்துறை அமைச்சர்திரு ராஜ் நாத் சிங் நேற்று ஐம்மு காஷ்மீருக்கு சென்று அங்குள்ள நிலைமையை ஆய்வு செய்தார் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மாநில ஆளுநர் திரு சத்யபால் மாலிக் மத்திய உள்துறை செயலர் திரு ராஜீவ் கவ்பா மற்றும் அனைத்து பாதுகாப்பு மற்றும் நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமாவில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் தொடர்பாக விவாதிக்க மத்திய உள்துறை அமைச்சர் திருராஜ்நாத் சிங் தலைமையில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் புதுதில்லியில் இன்று கூடுகிறது

தீவிரவாத தாக்குதல் அதனையடுத்து எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து அனைத்து கட்சிகளுக்கும் அரசு தரப்பில் விளக்கப்படும் என கூறப்படுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நேற்று நனடபெற்ற பாதுகாப்புக்கான அமைச்சரவைக் குழுக் கூட்டத்தில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடத்துவது குறித்து முடிவு எடுக்கப்பட்டது தீவிரவாதத்தை ஒழிக்கும் நடவடிக்கையில் இந்தியாவுக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்கப்படும் என்று அமெரிக்கா கூறியுள்ளது அந்நாட்டின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு ஜான் போல்டன் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவலை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு இது குறித்து பேசினார் இந்தியா சுய பாதுகாப்பை மேற்கொள்ள முழு உரிமை உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தான் தனது மண்ணில் தீவிரவாதிகளுக்கு புகலிடம் அளிப்பதையும் ஆதரவு அளிப்பதையும் நிறுத்திக்கொள்ளுமாறு அமெரிக்கா திட்டவட்டமாக கூறியுள்ளது என்று திரு போல்டன் தெரிவித்தார் புல்வாமா தாக்குதல் சம்பவத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கொள்வதாக அவர் கூறினார் ராஜஸ்தானில் மக்களவை தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா நேற்று ஆய்வு செய்தார் ஜெய்ப்பூரில் தேர்தல் ஆணைய அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார் மாநிலத்தில் இரண்டு நாட்கள் ஆய்வு செய்யவுள்ள திரு சுனில் அரோரா வாக்குச்சாவடிகளில் செய்யவிருக்கும் வசதிகள் சோதனைகள் வாக்குச்சாவடிகளுக்கு எந்திரங்கள் ஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் பற்றி அவர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் மின்னனு வாக்குப்பதிவு எந்திரங்களுடன் இணைக்கப்படவிருக்கும் ஒப்புகைச்சீட்டு எந்திரத்தின் செயல்பாடு குறித்து பொதுமக்களின் கருத்துக்களை அறிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார்

இந்த வழக்கில் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தியின் கணவர் திரு ராபர்ட் வாத்ரா தமது தாயாருடன் ஜெய்ப்பூரில் சில நாட்களுக்கு முன்பு அமலாக்கத்துறை முன்பு ஆஜரானது குறிப்பிடத்தக்கது பிரதமர் திரு நரேந்திர மோடி மகாராஷ்டிர மாநிலத்தில் இன்று பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைக்கிறார் யவத்மால் என்ற இடத்தில் இருந்தவாறே நான்டெட் என்ற இடத்தில் அமைந்துள்ள ஏகலவ்யா மாதிரி உண்டுஉறைவிடப் பள்ளியை காணொலி மூலம் அவர் திறந்து வைக்கிறார்

பிரதமர் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள வீடுகளின் சாவிகளை அதன் பயனாளிகளுக்கு பிரதமர் வழங்குகிறார் அஜ்னி புனே ரயில் போக்குவரத்தை திரு மோடி கொடியசைத்து காணொலி மூலம் தொடங்கி வைக்கிறார் துலே யில் பிரதமர் வேளாண் பாசன திட்டத்தின் கீழ் பனசாரா திட்டத்தை அவர் தொடங்கி வைப்பார் மேலும் பல்வேறு திட்டப்பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டுவார் இது தவிர துலே நர்தானா ரயில்பாதை ஜல்கான் மன்மாட் மூன்றாவது ரயில் பாதை ஆகியவற்றுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டுவார் மெக்சிகோ எல்லையில் சுவர் எழுப்புவது சம்பந்தமான பிரச்சினை தொடர்பான விஷயத்தில் இழுபநி நிலை நீடிப்பதை தொடர்ந்து அமெரிக்காவில் அவசர நிலையை அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் பிரகடனப்படுத்தியுள்ளார் இதன் மூலம் ஆயிரக்கணக்கான கோடி டாலர்களை திரு டிரம்ப் அத்திட்டத்திற்கு பெற வழி ஏற்பட்டுள்ளது வெள்ளை மாளிகையில் இதுகுறித்து பேசிய திரு டிரம்ப் கூட்டு ராணுவ கட்டமைப்பிலிருந்து சுவர் கட்டுவதற்கான பணத்தை தாம் பெற இருப்பதாக தெரிவித்தார் சுவர் கட்டும் பணிக்காக திரு டிரம்ப் கோரிய நிதியை ஒதுக்க அந்நாட்டு நாடாளுமன்றம் மறுப்பு தெரிவித்தது மிக குறைந்த அளவு தொகையை ஒதுக்க முன்வந்ததால் டிரம்புக்கும் நாடாளுமன்றத்திற்கும் இடையே மோதல் நிலவியது சட்ட விரோத ஊடுருவலை தடுக்க சுவர் அமைப்பது அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார் வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் நான்கு நாள் பயணமாக பல்கேரியா மொராக்கோ ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு இன்று புறப்படுகிறார் தமது பயணத்தின் முதல் கட்டமாக பல்கேரியா செல்லும் திருமதி குஷ்மா ஸ்வராஜ் அங்கு துணைப்பிரதமர் வெளியுறவு அமைச்சர் ஆகியோரை சந்தித்துப் பேசுகிறார் இரு நாடுகளும் இருதரப்பு பரஸ்பர நலன் சார்ந்த பிராந்திய மற்றும் சர்வதேச விஷயங்கள் குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளன மொராக்கோவில் திருமதி சுஷ்மா அந்நாட்டு வெளியுறவு அனமச்சர் திரு நாசர் பொரிட்டாவுடன் பேச்சு நடத்துவார் அங்கு மன்னர் மொகமதுவை திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் சந்திப்பார் இந்த பயணத்தின்போது பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று கூறப்படுகிறது பயணத்தின் மூன்றாவது கட்டமாக ஸ்பெயினுக்கு செல்லும் திருமதி ஸ்வராஜ் அங்கு அழநாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜோசப் போரல் உடன் இருதரப்பு பிராந்திய சர்வதேச விஷயங்கள் குறித்து பேச்சு நடத்துவார் சுற்றுலாவை பயணிகளுக்கு உகந்ததாக மாற்றும் வகையில் மத்திய அரசு மின்னணு விசா முறையை தளர்த்தியுள்ளது மத்திய சுற்றுலா அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்தியாவுக்கு மின்னணு விசா மூலம் வருகை தரும் சுற்றுலா மற்றும் தொழில் ரீதியிலான பயணிகள் ஓராண்டுவரை பலமுறை வந்து செல்வதற்கான வகையில் மாறுதல்கள் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது

நைஜீரியாவில் நாடாளுமன்றம் அதிபர் துணை அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது

தற்போதைய அதிபர் திரு முகமது புஹாரி எதிர்க்கட்சித்தலைவர் திரு அட்டிகு அபுபக்கர் இடையே கடும்போட்டி நிலவுகிறது குவஹாத்தியில் நடைபெறும் சீனியர் தேசிய பேட்மிண்டன் சேம்பியன் போட்டிகளில் மகளிர் இறுதி ஆட்டத்தில் பி வி சிந்து சாய்னா நேவால் ஆகியோர் இன்று மோதுகின்றனர் இந்தப் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை இதற்கு முன்பு சாய்னா மூன்று முறையும் சிந்து இரண்டு முறையும் வென்றுள்ளனர் ஆடவர் இறுதிப்போட்டியில் சவ்ரவ் வர்மா லக்ஷ்யா சென் னை எதிர்கொள்கிறார் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப்போட்டியில் பிரனவ் ஜெர்ரி சோப்ரா சிராக் ஷெட்டி இணை